தமிழகத்தில் அரசியல் புரட்சிஏற்படவேண்டயதன் அவசியத்தைநடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தியுள்ளார்

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயானமுதலாவதுஒருநாள் கிரிக்கெட் இன்றுதரம்சலாவில் நடைபெறுகிறது

நாளைநள்ளிரவு முதல் அமலுக்குவருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வெளிநாடுகளுக்குபயணம் மேற்கொள்வதைதவிர்க்குமாறும் பொதுமக்களைமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

இந்தவைரஸ் தாக்குதலினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருவதாகவும் உலகசுகாதாரஅமைப்பு தெரிவிக்கிறது இது பரவாமல் தடுப்பதற்குஅனைவரும் ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது

இன்றுமக்களவையில் இதனைத் தெரிவித்தஅவர் சர்வதேசவிமானநிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாகமேறகொள்ளப்பட்டுவருவதாகக் கூறினார் சுற்றுலாவிசாரத்துசெய்யப்பட்டதைஅடுத்துவெளிநாட்டுபயணிகளின் வருகைமேலும் குறையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

இதுதொடர்பாகசுகாதாரஅமைச்சகம் பல்வேறுஆலோசனைகளைவழங்கியுள்ளது பொதுநிகழ்ச்சிகளில் பங்கேற்பதைதவிர்ப்பது கைகளைசோப்பின் மூலம் அடிக்கடிகழுவுவதுபோன்றவற்றைகடைப்பிடிக்குமாறுகேட்டுக்கொண்டுள்ளது கைகளைகழுவாமல் கண் முக்குமற்றும் வாய் பகுதியைதொடவேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்பவேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்பல் வரும்போதுகைகுட்டைஅல்லதுடிசிவ் பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறுஏற்பட்டால் மருத்துவரைஅணுகவேண்டும் என்றுமத்திய அரசுகேட்டுக் கொண்டுள்ளது

தனிமைப்படுத்தப்பட்டபிரிவில் அவாகள் அனுமதிக்கப்படவேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீட்டில் தனிமைப்படுத்தப்படும் நபர்கள் காற்றுவசதியானஅறையில் தங்கியிருக்கவேண்டுமென்றும் அவர்களுக்கெனஅந்தஅறையிலேயேபாத் ரும் வசதி இருக்கவேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தஅறையில் அவரதுகுடும்பஉறுப்பினர் தங்கநேர்ந்தால் ஒருமீட்டர் இடைவெளியைபராமரிக்கவேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்தநபர் முதியோர் கள்ப்பிணிபெண்கள் குழந்தைகளுடன் பழகுவதைதவிர்க்கவேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

தில்லிவன்முறைசம்பவம் தொடர்பாகமாநிலங்களவையில் இன்றுபிற்பகல் விவாதம் நடைபெறவுள்ளது நேற்றுமக்களவையில் இந்தசும்பவம் தொடர்பாகநடைபெற்றவிவாதத்திற்குமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா பதிலளித்தபேசினார் தில்லிவன்முறைசம்பவத்துக்குகாரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅவர் கூறினார்

குடியரிமைதிருத்தச் சுட்டத்திற்குஎதிரானபோராட்டங்களைஎதிர்க்கட்சிகள் துண்டிவிடுவதாகவும ்அவர் குறைகூறினார் இதுவேவன்முறைக்குவித்திட்டதாகவும் திருஅமித்ஷா குறிப்பிட்டார் அமைச்சின் பதில் திருப்திஅளிக்கவில்லைஎன்றுகூறி காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர்

கட்சிக்குஒருதலைமைஆட்சிக்குஒருதலைமைஎன்பதேதமதநிலைப்பாடுஎன்றுநடிகர் ரஜினிகாந்தகூறியுள்ளார்

ரானாகபூரின் காவல் நேற்றுமுடிவடைந்ததையடுத்துஅவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் விசாரணைக்கு க்டுதல் அவகாசம் தேவைஎனஅமலாக்கப்பிரிவு விடுத்தகோரிக்கையைநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது உள்ளவணிகநிறுவனங்களின் தமிழகத்தில் பெயர் பலகைகள் தமிழில் எழுதப்படவேண்டும் என்றஅரசாணைதீவிரமாகசெயல்படுத்தபடவேண்டும் என்றுமாநிலஅரசுஅறிவித்திருப்பதுவரவேற்கத்தக்கதுஎன்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுகூறியுள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைதெரிவித்தஅவர் பாமக வின் நீண்டநாள் கோரிக்கை இதன்ற மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாககுறிப்பிட்டுள்ளார்

மத்தியபிரதேசத்தில் பிஜேபி யைமேலும் வலுப்படுத்ததிருசிந்தியாவின் வருகைஉதவிடும் என்றுதிருஅமித்ஷா கூறியுளாளார் இந்தியா தென்னாப்பிரிக்க இடையேயானமுதலாவதுஒருகிரிக்கெட் போட்டி இன்றுதரம்சாவாவில் நடைபெறுகிறது பகல் இரவாகநடைபெறவுள்ள இப்போட்டிபிற்பகல் ஒன்றரைமணிக்குதொடங்குகிறது